அலுவலகம் கூறியுள்ளது

திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

தெரிவிக்கின்றன

கொல்கத்தா அணியையும் மும்பை அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன

இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளில் இது கண்டறியப் பட்டுள்ளதாக தெரிவிக்கப் பட்டுள்ளது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

டாக்டர் ரெட்டீஸ் ஆய்வகம் மற்றும் ரஷ்யாவின் நேரடி முதலீட்டு நிதியம் ஆகியவை இந்த ஆய்வை மேற்கொள்ள உள்ளன

கேரளாவை சேர்ந்த மார்தோமா கிறிஸ்துவ சமுதாயத்தின் தலைவரான ஜோசப் மார்தோமா மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இத்தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சமூகத்திற்கு ஜோசப் மார்தோமா ஆற்றிய தொண்டு எப்போதும் நினைவுகொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார் அவருடைய ஆசிரியர் பணி எதிர்கால சந்ததியினரை ஊக்குவிக்கும் என்று கூறியுள்ளார் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாடுபட்டவர் ஜோசுப் மார்தோமா என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் அன்னாரது கொள்கைகளும் சிந்தனைகளும் தனித்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கும் கிராண்ட் சேலஞ்ச் ஆண்டு கூட்ட தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார் நாளை தொடங்கும் இந்த மாநாடு காணொலி காட்சி வாயிலாக மூன்று நாட்கள் நடைபெறுகிறது மருத்துவத் துறையில் சர்வதேச அளவில் ஆராய்ச்சியை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிவதை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது

ளமகுர் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு பட்டமளிப்பு விழாவில் நாளை காணொளி கட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் கர்நாடக ஆளுநர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர்

பீஹார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி வெற்றி பெற்றால் மீண்டும் திரு நிதிஷ் குமார் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீஹார் சுட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும் என கூறியுள்ளார் தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் பிஜேபி அதிக இடங்களை கைப்பற்றினாலும் திரு நிதிஷ்குமாரே தொடர்ந்து முதலமைச்சராக நீடிப்பார் என திரு அமித் ஷா தெரிவித்தார்

இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் காற்று மாசை கட்டுப்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் தாம் பகிர்ந்துகொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார் காற்று மாசு தொடர்பாக மக்கள் தங்களது கேள்விகள் மற்றும் கருத்துகளை முன்னதாக மேலும் பகிர்ந்துகொள்ளலாம் என்றும் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டுள்ளார் தலைநகர் தில்லியில் காற்றுமாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதுதொடர்பாக காற்றுத்தரம் மற்றும் வாளிலை ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று காலை தில்லி காற்றுமாசு குறியீடு முந்நூற்று மூன்றாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப் பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியாளா உள்ளிட்ட அன்டை மாநிலங்களில் வைக்கோல்கள் எரிக்கப்படுவதால் ஏற்படும் புகையே மாசுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திறக்க தற்போது வாய்ப்பில்லை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திபின் விழாவில் பேசிய அமைச்சர் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவர் முதலிடம் பெற்றுள்ளதை கட்டிக்காட்டினார்

மருத்துவப் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்க முதலமைச்சர் சட்டம் இயற்றியுள்ளதாக அவர் கூறினார்

இத்தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் அந்தமானை ஒட்டிய பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தெவங்கானாவில் ஹைதராபாத் மற்றும் அதன் சுற்று வட்டாரப் பகுதிகளில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருவதால் நகரின் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நான்கு நாட்களுக்கு அங்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேஜஸ் ரயில் சேவைகளை இந்திய ரயில்வேயின் உணவு மற்றும் சுற்றுலாக் கழகம் மீண்டும் தொடங்கியுள்ளது

அந்நாட்டின் அளாய் நகரில் கடந்த சில நாட்களாக பெய்துவரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் ராணுவ முகாம் மண்ணில் புதைந்துள்ளது

டாக்காவிலிருந்து தில்லி கொல்கத்தா சென்னை ஆகிய நகரங்களுக்கு பங்களாதேஷி ஏர்லைன்ஸ் விமானங்கள் இயக்கப்படும் என்று கூறியுள்ளது அதேபோல் தில்வி கொல்கத்தா சென்னை மும்பையிலிருந்து டாக்காவிற்கு இந்திய விமானங்கள் இயக்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்று மாலை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஐதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது துபாயில் இரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற போட்டியில் தில்லி அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது